திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதியில் இடைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது மஹாராஷ்ட்ரா ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலும் ஒரே கட்டமாக நாளை நடைபெறுகிறது வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலான வலுவான பொருளாதார சூழலை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சீனாவில் நடைபெறும் உலக பாதுகாப்புப் படையினருக்கான விளையாட்டுப் போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் அமித் பங்கல் உள்ளிட்ட இந்திய வீரர்கள் முதல்சுற்றில் வெற்றி பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாட்டில் சுற்றுவாவை மேம்படுத்த திரைப்படத் துறையினர் முன்வர வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

மகாத்மா காந்தியின் கொள்கைகளை பரப்புவதில் திரைப்படத் துறையினரும் தொலைக்காட்சித் துறையினரும் சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாக பிரதமர் பாராட்டினார் காந்தியின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் குறித்து தெரிந்து கொள்ள திரைப்படத் துறையினர் தண்டியில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு சென்று பார்வையிட வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமையின் சிலையையும் பார்வையிட வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் சீன அதிபரும் தாமும் மாமல்லபுரத்தில் சந்தித்துப் பேசியதையடுத்து அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசுமான அளவுக்கு உயர்ந்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தம்மிடம் தெரிவித்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட கலைஞர்கள் ஷாருக்கான் அமீர்கான் ராஜ்குமார் ஹிரானி அனுராக் பாசு கங்கனா ரானாவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இருதொகுதிகளிலும் இடைத்தேர்தலை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளது என்று மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு சுப்பிரமணியன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வாக்குப்பதிவின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெப் கோராக்கள் பொருத்தப்படும் என்று திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார் நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் நேற்று ஆலோசனை நடத்தினார் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் ராதாமணி காலமானதையடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது சுட்டப்பேரவை நாங்குநேரி தொகுதி உறப்பினராக இருந்த திரு வசந்தகுமார் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதையடுத்து இடைத் தேர்தல் நடைபெறுகிறது

மஹாராஷ்ட்ரா மற்றும் ஹரியானா மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நாளை நடைபெறுகிறது

மஹாராஷ்ட்ர மாநிலம் சத்தாரா ஆகிய மக்களவைத் தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்தத் தேர்தல்களுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

ஜலந்தர் பண்டிட் ஹர்மீந்தர் குமார் ஷர்மாவின் இந்துஸ்தானி சித்தார் இசையும் கொடர்ந்க பெங்களூரு டி எஸ் ரமாவின் கர்நாடக வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியும் இடம் பெற்றன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் திருமதி சுதா ரகுநாதன் பங்கேற்றார்

தஞ்சாவூரில் மல்லாதி சூரிபாபு பாட்டுடன் இசை நிகழ்ச்சி தொடங்கியது

வரும் பொருளாதார தேக்கநிலையை பொருட்படுத்தாமல் வளர்ச்சியை தற்போது நிலவி ஊக்குவிக்கும் வகையிலான வலுவான பொருளாதார சூழலை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வாஷிங்டனில் சர்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நிதி ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள இந்தியா உறுதியுடன் உள்ளதாகத் தெரிவித்தார் கடந்த ஆண்டைவிட நடப்பு நிதியாண்டில் நிதிப்பற்றாக்குறை குறைந்துள்ளதாக அவர் கூறினார் உலகம் முழுவதும் நிலவும் தேக்கநிலைக்கு இடையிலும் இந்தியாவின் வளர்ச்சி வீதம் வரும் ஆண்டுகளில் அதிகமாக இருக்கும் என்று கூறிய அவர் இதற்கான சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாகத் தெரிவித்தார் கார்ப்பரேட் வரியைக் குறைத்ததால் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் துறையில் தனியார் முதலீடு அதிகரிக்கும் என்றும் அது வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக அமையும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார் இலங்கைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்குப் பருவமழை பரவலாக பெய்துள்ளதாகவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மிதமானது முதல் பலத்த மழை வரை பெய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலும் அதன்சுற்றுப்புற பகுதிகளிலும் நேற்றிரவு விட்டு விட்டு மழை பெய்தது சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்திருக்கிறது இருவரிச்செய்திகள் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து விலகுவது தொடர்பான பிரெக்ஸிட் விவகாரத்தில் முடிவை தாமதப்படுத்த வலியுறுத்தி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளனர் பிரெக்ஸிட் முடிவை தாமதப்படுத்துமாறு இங்கிவாந்து அரசு எழுதியுள்ள கடிதம் குறித்து மற்ற நாடுகளுடன் கலந்தாவோசித்து கருத்து தெரிவிக்கப்படும் என்று ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் திரு டொனால்ட் டஸ்க் கூறியுள்ளார் சிரியாவிலிருந்து குர்து போராட்டக்காரர்கள் விலகிச் செல்லாவிட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று துருக்கி அதிபர் திரு எர்டோகன் எச்சரித்துள்ளார்

தர்மபுரி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மலர்விழி தெரிவித்துள்ளார் சேலத்தில் ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்து வட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு டன் புகையிலைப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர்

அவர் பிரேசிலின் டக்ளஸ் அன்ட்ராடேயை நான்குக்கு ஒன்று என்ற புள்ளிக் கணக்கில் வீழ்த்தினார்

இருப்பினும் சந்திப் குமார் அமான் ஹர்ஷ் லக்காரா ஆகியோர் முதல் சுற்றுப் போட்டிகளில் தோல்வியடைந்தனர்